கொரோனா நிலவரங்களால் அரசுக்கும் தொழில் துறையினருக்கும் ஒத்துழைப்பை இடையிலான நல்ல வாய்ப்பு கிடைத்திருப்பதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கொரோனா பரவலைக் கட்டுப்படுத்தும் வகையில் இன்று ஒருநாள் தளர்வற்ற ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது

யூனியன் பிரதேசங்களில் கொரோனா உயிரிழப்பு விகிதம் தேசிய சராசரியை விட குறைவாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது

நரேந்திரமோடி துயரம் வெளியிட்டுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக ட்விட்டரில் அவர் கூறியுள்ளார் சம்பவ இடத்தில் உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இயன்ற எல்லா உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணம் பெற தாம் வேண்டுவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் வாரணாசியில் கங்கை கரையில் உள்ள அரிச்சந்திரா படித்துறை மற்றும் மணிகர்ணிகா படித்துறையில் இறந்தவர்களை தகனம் செய்யப் பயன்படும் அணையா விளக்கைத் தொடர்ந்து பராமரிக்கும் டோம் சமூகத்தினரின் தலைவராகக் கருதப்படும் டோம் ராஜா ஜகதீஷ் சவுத்ரியின் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் காசி நகரத்தின் கலாச்சாரப் பாரம்பரியத்தில் மிகுந்த நம்பிக்கையுடன் சனாதன தர்மத்தை விடாமல் காப்பாற்றி வந்தவர் டோம் ராஜா ஜகதீஷ் சவுத்ரி என்றும் சமூக நல்லிணக்கத்திற்கான அவரது பணிகள் எப்போதும் நினைவு கூரப்படும் என்றும் ட்விட்டரில் அவர் கூறியுள்ளார் வாரணாசி மக்களவை தொகுதியில் திரு நரேந்திரமோடி போட்டியிட அவரது பெயரை முன் மொழிந்தவர்களில் டோம் ராஜா ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐஐடி பாம்பே உயர்கல்வி நிறுவனம் பாரம்பரியத்தையும் தொழில்நுட்பத்தையும் கலந்து பட்டமளிப்பு விழா நடத்தி இருப்பதை பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார் மெய்நிகர் முறையில் நடத்தப்பட்ட இந்த பட்டமளிப்பு விழா மிகவும் சுவாரஸ்யமான முறையில் அமைந்து இருந்ததாக ட்விட்டரில் அவர் கூறியுள்ளார்

நிலவரங்களால் கொரோனா தொழில் துறையினருக்கும் ஒழுங்குமுறை அமைப்புகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைத்திருப்பதாக மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் நிதி இந்திய தொழில்கள் கூட்டமைப்பின் சார்பில் காணொளி காட்சி மூலம் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் கொரோனா நிலவரங்களை சமாளிக்க அரசு வெளியிட்ட ஒவ்வொரு அறிவிப்பிலும் அமைப்பு ரீதியிலான சீர்திருத்த அம்சம் இடம் பெற்றுள்ளதாகக் கூறினார் கொரோனா பிரச்சனையில் இருந்து நாடு விரைவில் விடுபட ஏதுவாக சரக்கு மற்றும் தனி நபர்களின் தடையற்ற போக்குவரத்திற்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் கொரோனா நிலவரங்களால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுலா போன்ற துறைகளின் பிரச்சனைகளைத் தீர்க்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு உள்ளதாகவும் நிதி அமைச்சர் கூறினார்

புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கொரோனா பரவலைக் கட்டுப்படுத்தும் வகையில் இன்று செவ்வாய்க்கிழமை ஒருநாள் தளர்வற்ற ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இன்றைய தினம் பால் விற்பனை நிலையங்கள் மருந்துக் கடைகள் மற்றும் கேஸ் ஏஜன்சிகள் அல்லாது இதர எல்லா கடைக மற்றும் வர்த்தக நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளன

சாலைகள் பெரும்பாலும் வெறிச்சோடிக் கிடந்தன போலீசார் பாதுகாப்புப் பணியில் ஈடுபட்டு மக்கள் தேவையின்றி வெளியில் சுற்றித் திரிவதைக் கட்டுப்படுத்தினர் அனுமதியின்றி வெளியே வந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன புதுச்சேரி எல்லைப் பகுதிகளில் போலீசார் சோதனைகளை வலுப்படுத்தி வெளியில் இருந்து மருத்துவக் காரணங்களுக்காக வரக் கூடியவர்களை மட்டுமே புதுச்சேரிக்குள் அனுமதித்தனர்

துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி விடுத்த வேண்டுகோளின் படி இவ்வாறு முடிவு செய்யப்பட்டு உள்ளதாகவும் கொள்ளைநோய் ஆராய்ச்சிக் கழகத்தின் இயக்குநர் டாக்டர் மனோஜ் முர்ஹேக்கர் விஞ்ஞானிகள் டாக்டர் கணேஷ்குமார் டாக்டர் நேசன் ஆகிய இம்மூவரும் நாளை புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து மேற்கொண்டு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளைத் தீர்மானிப்பார்கள் என்றும் டாக்டர் பார்கவா துணைநிலை ஆளுநருக்கு எழுதியுள்ள கடிதம் ஒன்றில் தெரிவித்துள்ளார் கொரோனா பெருந் தொற்றை சமாளிக்க மக்கள் வாழ்க்கையில் நடந்து கொள்ளும் விதத்தை மாற்றிக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் வாட்ஸ்அப்பில் இன்று இது தொடர்பாக பதிவு ஒன்றை வெளியிட்ட அவர் வாழைப்பழ வியாபாரிகள் கூட பழம் விற்ற பின்னர் கைகளை சானிடைசர் போட்டு சுத்தம் செய்து கொள்ளும் நிலையில் மதுப் பிரியர்கள் சமூக இடைவெளியைக் கடைபிடிக்காமல் மதுக் கடைகளில் முட்டி மோதுவது வருந்தத் தக்கது என்றும் இது போல நடந்து கொள்வதை ஒவ்வொருவரும் தவிர்த்து விட்டால் பொது முடக்கம் இன்றியே கொரோனாவை முறியடித்து விடலாம் என்றும் கூறினார் மக்கள் நடந்து கொள்ளும் விதம் மாறா விட்டால் எத்தனை நாள் பொது முடக்கம் போட்டாலும் பயன் இராது என்றும் ஐரோப்பிய நாடுகளில் மக்கள் இவ்வாறு மாறியதே இயல்பு நிலை திரும்பியதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

மல்லாடி கிருஷ்ணாராவ் கூறியுள்ளார்

கொரோனா நிலவரங்களால் அரசுக்கும் தொழில் துறையினருக்கும் இடையிலான வாய்ப்பு கிடைத்திருப்பதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்